புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அரசு அதி கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாடு அமேதி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தானின் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு எதிரான இந்தியாவின் குரல் தற்போது எழுச்சியுடன் ஒலிப்பதாக பிரதமர் கூறினார்

ராகுல்காந்தி உத்திரப்பிரதேச மாநிலம் அமேதி கேரள மாநிலம் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலிருந்து மக்களவைக்கு போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு

ஆண்டனி தெரிவித்துள்ளார்

இதனிடையே காங்கிரஸின் இம்முடிவு குறித்து மார்க்ஸிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிருப்தி தெரிவித்துள்ளது

ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார்

விசாகப்பட்டினத்தில் அமைதி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றியஅவர் மக்கள் அரசியல் கட்சிகளிடமிருந்து பொறுப்பு தன்மையை கோர் பெறுவதோடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் செய்தித்தாள்களும் பொதுமக்களின் நலன்கருதி செய்திகளையும் தங்களது கருத்துக்களையும் சேர்த்து வெளியிடாமல் தனித்தனியே வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மனித நேயத்தை மேம்படுத்துவது குறித்த ஆராய்ச்சிகள் ஆய்வகங்களோடு நின்றுவிடாமல் மக்களிடையே அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

தமிழகத்தில் தேர்தலையொட்டி பண பட்டுவாடா சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மத்திய அமைசச்ர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குறை கூறியிருக்கிறார் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கன்னியாக்குமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் பொய்யான பிரச்சாரத்தின்மூலம் அரசியல் ஆதாயம் தேடி வருவதாக குற்றம் சாட்டியள்ளார்

புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற பயிந்சியில் உரையாற்றிய முதுநிலை துணை தேர்தல் ஆணையர் திரு

நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சித் தலைவர் திரு

அரசின் வரவு செலவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்வகையில் ரிஸர்வ் வங்கி இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது

சுற்றுலாப் பயணிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார்